நரேந்திரமோடி இன்று கலந்துரையாடுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்களின் உரிமையாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடுகிறார்

மாநில மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நேற்று சென்னையில் தேசிய ஜனநாயகக் கூட்டணிக் கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற பேரணியில் கலந்தகொண்டு அவர் உரையாற்றினார் மக்கள்தான் தங்களது எஜமானா்கள் என்றும் அவா் குறிப்பிட்டாா்

மத்திய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் இன்று உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு சாலை வளர்ச்சித் திட்டங்களுக்கான பணிகளை தொடங்கி வைக்கிறார் லக்ளோவில் நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் ஒரு வட்சும் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் முன்னதாக நேற்று புத்தில்லியில் பாதுகாப்புப்படை வீரர்களுக்கான வீட்டுவசதி திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார் பாதுகாப்புப்படை வீரர்களின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியகரத் துணைத் தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் அரசு முறை பயணமாக பராகுவே சென்றுள்ள அவர் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியிடையே உயொற்றினார் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை வலுவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக திரு வெங்கப்யா நாயுடு அந்நாட்டு அதிபர் முக்கிய தலைவர்களுடன் பேச்சு நடத்தினார் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளும் என்பதை பாலக்கோட் தாக்குதல் சம்பவம் உலகிற்கு உணா்த்தியிருப்பதாகவும் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்தாா் பஞ்சாப்பில் காவல் நிலையத்தின் மீது கையெறி குண்டுவீசி தாக்குதல் நடத்தியது தொடர்பாள வழக்கில் தேசிய புலனாய்வு அமைப்பு ஒருவரை கைது செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்த ஹமீர நசீர மிர் என்பவர் இவ்வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட அவர் மொஹாலியில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பிள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்ப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இவ்வழக்கில் தொடர்புடைய இருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர்

குப்வாரா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிரவாதிகள் பதங்கியிருட்பதாக கிடைத்த உளவுத் தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியில் நேற்று மாலை முதல் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக இணையதள சசேவை துண்டிக்கப்பட்டுள்ளது ஐம்மு சாஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பயணிகள் விமானப்படை விமானம் மூலம் மீட்கப்பட்டனர்

ஜம்மு சாஷ்மீர் விடுதலை முன்னணியின் தலைவர் திரு யாசின் மாலிக்கிற்கு எதிராக பொது பாதுகாப்புச் சட்டத்தின்கீழ் வழக்குப்பதிவு செய்ய்பபட்டுள்ளது

ஹுரியத் மாநாட்டு அமைப்பையும் தடை செய்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

இத்தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான டிவிஷனன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு மணிக் குமார் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோரை கொண்ட டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவிளை பிறப்பித்தது இந்த திட்டத்தின்கீழ் பயனாளிகளை கண்டறிவதற்கு சரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதிநாள் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு கத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த தேர்தலில் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இதற்கு தேவையான இயந்திரங்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் திரு கத்ய பிரதா சாஹூ தெரிவித்தார்

மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தோதல் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக அக்கட்சியின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது காங்கிரஸ் தலைவர் திரு

இன்று தூத்துக்குடி விமாள நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணிக் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றார் கள்ளியாகுமி கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள அனைத்துக் கட்சிகளும் பங்கேற்கும் என்றும் அவர் கூறினார் தேமுதிகவின் கூட்டணி அனுகுமுறை தவறானது என்றும் திரு கே

தெலங்கானாவில் தகவல் திருட்டு தொடர்பான வழக்கை விசாரணை செய்வதற்காக சிறப்பு புலனாய்வுக் குழுவை அம்மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது தெலுங்குதேச கட்சிக்கு பல்வேறு சேவைகளை அளித்துவரும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறி இந்த விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது

தகவல் தொழில்நட்ப சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின்கீழ் இந்த நிறுவனத்தின் மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் மத்தியப்பிரதேசத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் பழமைவாய்ந்த பழங்குடியின மொழியாள கோண்டி கற்பிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது தொடக்கநிலை பள்ளி பாடப்பிரிவில் இது கற்பிக்கப்படவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சா் திரு கமல்நாத் கூறியுள்ளார் தாய்மொழி பயன்பாடு குறைந்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கமல்நாத் கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள தமிழர்கள் முழு அளவில் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்று அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு செயல் திரு கோத்தபய ராஜபக்சே கேட்டுக் கொண்டுள்ளாா் அந்நாட்டு அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார் குடிமக்கள் சட்டத்திருத்த மசோதாவை தற்போதைய வடிவில் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று மேகாலய முதலமைச்சர் திரு

வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் தயார் என்றால் அந்த மசோதாவை மறு ஆய்வு செய்ய தங்கள் கட்சியும் தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உத்ரகாண்டில் டேராடூன் முசோறி இடையே ரோப் கார் வசதியை ஏற்படுத்துவதற்கான திட்டப்பணிகளை அம்மாநில முதலமைச்சா் திரு திரிவேந்திர சிங் ராவத் தொடங்கி வைத்தாா்